புதுச்சேரியில் தடைசெய்யப்பட்ட போதைப் பொருட்களின் விற்பனையை தடுக்க கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் உறுதியளித்துள்ளார்

மதிப்புடைய சொத்துகளை பறிமுதல் செய்ய அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுத்துள்ள து புதுச்சேரி மாநிலத்தில் கஞ்சா மற்றும் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களின் விற்பனையை தடுக்க கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என முதலமைச்சர் திருநாராயணசாமி இன்று சட்டமன்றத்தில் தெரிவித்தார் அஇஅதிமுக உறுப்பினர் திருஅன்பழகன் போதைப் பொருள் பிரச்சனை குறித்து பேசியதற்கு பதில் அளித்த முதலமைச்சர் தமது அரசு சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதில் மிகவும் கவனமாக உள்ளது என தெரிவித்தார் தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டுகளின் விற்பனை தடுக்கப்பட்டது என்றும் ரவுடிகளின் கொட்டத்தை ஒடுக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் ஓரளவுக்கு வெற்றியை தந்துள்ளன என்றும் அவர் கூறினார் கஞ்சா போன்றவை விற்கப்படுவதை தடுக்க குட்கா பான்பராக் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறிய அவர் திருவண்ணாமலையில் இருந்து கஞ்சா புதுச்சேரிக்கு மோட்டார் சைக்கிள்களில் கொண்டு வரப்படுவதாகவும் விழுப்புரத்தில் இருந்து ரயிலில் கொண்டு வரப்படுவதாகவும் கூறினார் இந்த குற்றங்களில் சிறுவர்கன் ஈடுபடுத்தப்படுவதாகவும் அவர் கூறினார்

இந்த பிரச்சனை குறித்து சபையின் கவனத்தை ஈர்க்க திரு அன்பழகன் சபைக்கு கஞ்சா கொண்டு வந்திருந்தார் புதுச்சேரியில் எந்த தடையும் இன்றி கஞ்சா விற்கப்படுவதாகவும் இதனால் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் அதற்கு அடிமையாகி இருப்பதாகவும் அவர் கூறினார் இத்தகைய நபர்கள் தடைசெய்யப்பட்ட பொருட்களை வாங்குவதற்காக குற்றங்களில் ஈடுபடுகின்றனர் என்று கூறினார் புதுச்சேரியில் கஞ்சா கும்பல் ஒன்று செயல்பட்டு வருவதாக கூறிய அவர் ரவுடிகளின் கொட்டத்தை ஒடுக்க போலீசார் சிரிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் காவல்துறையில் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு ஒன்றை ஏற்படுத்த வேண்டும் என்று அவர் அரசுக்கு கோரிக்கை விடுத்தார் ஏடிஎம் முறைகேடு வழக்கில் குற்றவாளிகள் மீது தயவு தாட்சன்யம் இன்றி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் திருநாராயணசாமி இன்று சட்டமன்றத்தில் தெரிவித்தார் கேள்வி நேரம் முடிந்தவுடன் அவர் அறிக்கை ஒன்றை வாசித்தார் ஏடிஎம் முறைகேடு வழக்கில் குற்றசாட்டுக்கு உன்ளான ழுக்கிய நபர் சந்துருஜி யை புதுச்சேரி சிபிசிஐடி போலீசார் சென்னை பெசன்ட் நகரில் நேற்று கைது செய்தனர் என்று தெரிவித்தார் பாலாஜி மற்றும் ஜெயசந்திரன் ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்கனை விசாரித்த போது ஏடிஎம் மில் உள்ள விவரங்களை திருடுவதற்காக ஸ்கிம் மிஷின்களையும் கேமராக்களையும் ஏடிஎம் களில் பொருத்தி வைத்ததாக தெரிவித்தனர் அதன் பிறகு போலி ஏடிஎம் அட்டைகள் தயாரித்து பல்வேறு ஏடிஎம்களில் இருந்து பணத்தை எடுத்தனர் என்று அவர் கூறினார் இவ்வாறு திருடப்பட்ட பணத்தை கொண்டே பல கோடி ருபாய் பெருமான சொத்துகள் வாங்கப்பட்டதாக தெரிவித்தார்

நாராயணசாமி இன்று சட்டமன்றத்தில் தெரிவித்தார் மாஹேயை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் திரு

புதுச்சேரி மாநிலத்தில் ஏழை மக்களின் நலனை கருத்தில் கொண்டு மாபெரும் வீட்டுவசதி திட்டத்தை அரசு துவக்க உள்ளது என சுகாதார மற்றும் நல்வாழ்வு துறை அமைச்சர் திருமல்லாடி கிருஷ்ணாராவ் சட்டமன்றத்தில் தெரிவித்தார்

இப்போது தான் முதல்முறையாக இவ்வளவு பெரிய தொகை ஒதுக்கப்பட்டுள்ள தாகவும் தெரிவித்தார் புதுச்சேரி வீட்டுவசதி வாரியம் தற்போது நல்ல நிலையில் இல்லை

தற்போது வீட்டுவசதி வாரியத்தின் சொத்துகளில் ஒரு பகுதியை விற்பனை செய்வது குறித்து அரசு பரிசிலனை செய்து வருவதாக அமைச்சர் தெரிவித்தார்

செல்வம் விவசாயிகள் மற்றும் கிராம மக்களுடன் இன்று துணைநிலை ஆளுநர் மாளிகைக்கு வந்து மனு ஒன்றை டாக்டர் கிரண்பேடி யிடம் கொடுத்தார் லிங்காரெட்டிபாளையத்தில் உள்ள தனியார் வடிஆலை ஒன்றை மீண்டும் தறக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது

ஆலையின் இந்த நடவடிக்கையால் அப்பகுதியில் உள்ள விவசாயிகள் மிகவும் பாதிப்புக்குள்ளாகி உள்ளனர் என்று தெரிவித்தனர் புகார் குறித்து ஆய்வு செய்ய அந்த கிராமத்திற்கு குழு ஒன்று அனுப்பப்படும் என துணைநிலை ஆளுநர் உறுதியளித்தார்

மட்கக் கூடிய மாற்றுப் பொருட்களை சுயஉதவிக் குழுக்கள் மூலம் உற்பத்தி செய்து புதுச்சேரி பினாஸ்டிக் பொருட்கள் இல்லா இடமாக மாற்றப்படும் என்றும் கூறினார் பொதுப்பணித்துறை மீதான விவாத்திற்கு பதில் அளித்த அமைச்சர் திரு நமச்சிவாயம்

சொத்து வரியை அரசு மாற்றியமைக்க வேண்டும் என்ற சட்டமன்ற உறுப்பினர்களின் கோரிக்கைக்கு பதில் அளித்து போது அமைச்சர் இதை தெரிவித்தார்

இது இவ்வாண்டு அக்டோபர் மாதம் முதல் செயல்படுத்தப்படும் என்று தெரிவித்தார்

புதுச்சேரி மாநிலத்தில் பள்ளி மாணவர்களுக்கு பகல் உணவு வழங்க கல்வித்துறை அட்சயப் பாத்திர நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றை செய்து கொண்டுள்ளது இதுகுறித்து கல்வி அமைச்சர் இருகமலக்கண்ணன் இன்று சட்டமன்றத்தில் அறிக்கை ஒன்றை வாசித்தார் மாணவர்களுக்கு முழுமையான சத்து மிக்க சுகாதாரமாக தயாரிக்கப்பட்ட சுவை கொண்ட மதிய உணவு வழங்கப்படும் என அவர் தெரிவித்தார்

மும்பை சிறப்பு நீதிமன்றம் ஒன்றில் இன்று மனு தாக்கல் செய்தது

இந்த இருவரும் அமலாக்கத்துறை மற்றும் சிபிஐ யால் தற்போது விசாரிக்கப்பட்டு வருகின்றனர் நாட்டின் கிராமப்புற பகுதிகளில் சுய உதவிக் குழுக்கள் முக்கிய பங்காற்றி வருவதாக பிரதமர் இருநரேந்திரமோடி கூறியுள்ளார் சிறு தொழில்முனைவோர் மற்றும் தொழிலாளர்களுக்கு இந்த குழுக்கள் சிறப்பாக பணி செய்து வருவதாக கூறினார்

பொருளாதார வளர்ச்சிக்கான அடிப்படையை சுய உதவிக் குழுக்கள் ஏற்படுத்துகின்றன என்றும் அவர் கூறினார் பெண்களை சமுதாயத்திலும் பொருளாதாரத்திலும் வலுப்பெற்றவர்களாக சுய உதவிக் குழுக்கள் மாற்றி வருகிறது என்று அவர் கூறினார் நாட்டின் விவசாயம் மற்றும் பால் வளத்துறையில் பெண்கள் அதிக அளவில் பணியாற்றி வருவதாகவும் அவர் கூறினார் கிராம ஏழைக் குடும்பங்கள் தீன்தயாள் அந்தியோதியா யோத்னா திட்டத்தின் மூலம் பயன்பெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார்

மாஸ்கோவில் வரும் ஞாயிறு நடைபெறும் உலகக் கோப்பை கால்பந்து இறுதி ஆட்டத்தில் பிரான்ஸ் குரோஷியாவை எதிர்த்து ஆடுகிறது

புதுச்சேரியில் தடைசெய்யப்பட்ட போதைப் பொருட்களின் விற்பனையை தடுக்க கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் உறுதியளித்துள்ளார் ஏழை மக்களுக்காக மாபெரும் வீட்டுவசதி இட்டத்தை புதுச்சேரி அரசு துவக்க உள்ளதாக சட்டமன்றத்தில் இன்று தெரிவிக்கப்பட்டது